அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது திமுக அரசுதான் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சுட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார்

அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் நேற்று சத்தியமங்கலம் புதூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் கல்வி வளர்ச்சியில் புரட்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று கூறினார்

தடையில்லா மின்சாரம் காரணமாக புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய அதிக அளவில் முன்வருவதால் அத்துறையிலும் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது திமுக அரசுதான் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் சிறுபான்மையினர் நல ஆணையம் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகடமி உள்ளிட்டவை திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டவை என்று கூறினார்

மத்திய மாநில அரசுகளின் தவறான கொள்கைகளால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான மக்களும் பாதிக்கப்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பொள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி விடுத்துள்ள அறிக்கையில் ஆளுங்கட்சியினர் தலையீடு இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்று கூறியுள்ளார்

பின்னர் மூன்று பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்தப்பட்டனர்

தமிழக சுட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆவோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தினேஷ் குணவர்த்தனாவை சந்தத்து பேசியபோது இதனை வலியுறுத்தினார் கடல்சார் வணிகம் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாகவும் அவருடன் பேசினார் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே ஆகியோரை திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தினார்

கேரளா ராஜஸ்தான் மத்தியபிரதேசம் ஹிமாச்சலப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பறவைக் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இடம்பெயர்ந்த பறவைகள் மூலமாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹிமாச்சலப்பிரதேச மாநிஷங்களில் பறவைக் காய்ச்சல் இருப்பதும் கேரளாவில் வாத்துகளுக்கு பறவைக் காய்ச்சல் வந்திருப்பதும் தெரியவந்துள்ளதாக மத்திய கால்நடைபராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பறவைக் காய்ச்சலால் கோழிகள் பாதிக்கப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என்றும் பன்னைகளில் வளர்க்கப்படும் கோழிகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக புதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் திரு அட்டுல் சதூர்வேதி கூறினார் முட்டைகள் மற்றும் கோழி இறைச்சியை சாப்பிடுவதால் பறவைக் காய்ச்சல் மனிதர்களுக்கும் பரவும் என்பதில் எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பறவைக் காய்ச்சல் தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய அளவில் கட்டுப்பாட்டு உதவி மையம் புதுதில்லியில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பறவைக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் கோழிப்பண்ணைகளில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிருமிநாசினி தெளிப்பதோடு உயிரிழந்த பறவைகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கேரளாவில் பரவிவரும் பறவைக் காய்ச்சலால் நாமக்கல் மாவட்டதில் உள்ள கோழிப்பண்ணைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார் இந்நோய் தடுப்புப் பணிகள் குறித்து கால்நடை பராமரிபுத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பறவைக் காய்ச்சலை அடுத்து கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்குள் நுழையும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொருத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது

சவுதிஅரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் எகிப்து ஆகிய நாடுகளுடன் உறவுகளை மீண்டும் ஏற்படுத்த கத்தார் எடுத்துள்ள முயற்சிகளுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவாளர்களுக்கும் காவல் துறையினருக்கும் இடையே நபெற்ற மோதலில் ஒரு பெண் உயிரிழந்தார் ஒடிஷா மாநிலம் ரூர்கேவாவில் இரும்பு உருக்காலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குண்டு துளைக்காத உடைகளை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் நேற்று ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானேயிடம் வழங்கினார்

சிட்னியில் நடைபெறும் இந்த போட்டியில் ஏழு ஓவர்கள் முடிந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது

முகமது சிராஜ் வீசிய பந்தில் ஐந்து ரன்னுக்கு டேவிட் வார்னர் ஆட்டமிழந்தார் ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன ஜஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் கோவா அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் கேரள அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது